நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

நீட் தேர்வை தமிழில் எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அளிக்க வேண்டுமென்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்ஈ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கள்ளக மாநில உரிமைகளை பறிக்கும் செயல்களுக்கு அஇஅதிமுக துணைபோகாது என அமைச்சர் திரு

டிஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாடு தற்போது மாற்றத்தை நோக்கிச் சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடாக திகழ்வதாக கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு மற்றும் தம்மைப்போன்ற சாமானியர்கள் நாட்டின் உயர் பதவிகளுக்கு வந்திருப்பது இந்திய மக்களின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்

உலக அளவிலான வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாகவும் சர்வதேச நிதியம் கூறியுள்ளது நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக்கூட்டம் நடைபெறுகிறது

தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

இந்தக் கூட்டத்தொடரை கமுகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் பல்வேறு கட்சித் தலைவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று அவர் சமாஜ்வாதி பகுஜன்சமாஜ் சிவசேனா இந்திய கம்யூனிஸ்ட் தெலங்கானா ராஷ்ட்ரீய சமிதி மற்றும் பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களை சந்தித்துப் பேசியுள்ளார் ஏற்கனவே அவர் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங்கை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் ஒத்துழைப்பை கோரியது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்தியுள்ளன மாநிலங்களவை எதிர்க்கட்சித்தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன்சமாஜ் இடதுசாரிகட்சிகள் திமுக ராஷ்ட்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருகுலாம் நபி ஆஸாத் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுழுகமாக நடைபெற வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் விருப்பம் என்று தெரிவித்துள்ளார்

இந்த மனுவை அவசர மனுவாகக் கருதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு இன்று வலியுறுத்தவும் சிபிஎஸ்ஈ திட்டமிட்டுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக ஏற்கனவே எம் பி பி எஸ் படிப்பில் சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கக்கோரி தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவரும் எற்கனவே மனுதாக்கல் செய்துள்ளார் மேலும் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜனும் இந்த வழக்கில் தமது தரப்பின் கருத்தைக் கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என கேவியட் மனுதாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பொறியியில் மானவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை தள்ளிவைக்கக்கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளது இந்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே மற்றும் நாகேஸ்வர ராவ் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது மாநிலத்தில் மருத்துவ படிப்புக்களுக்கான கலந்தாய்வு முடிந்தபிறகு பொறியியல் கலந்தாய்வை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு காரணமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் உரிமைகளை பறிக்கும் செயல்களுக்கு அஇஅதிமுக ஒருபோதும் துணைபோகாது என அமைச்சர் திரு

ஜெயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்குப்பிறகு செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் தமிழகத்தின் உரிமைகள் முழுமையான அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறு அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறினார் குறிப்பாக மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதா மற்றும் பல்கலைக்கழக மானியக்குழுவுக்கு பதிலாக கொண்டு வரப்படும் உயர்கல்வி அமைப்பு போன்ற மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளுக்கு அஇஅதிமுக ஆதரவளிக்காது என்றார்

சென்னையில் நேற்று ராஷ்ட்ரிய வயோபூர் யோஜனா திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிப்பேசிய அவர் இளைய சமுதாயத்தினர் தங்களது பெற்றோர் மற்றும் உறவினர்களை அன்போடும் பரிவோடும் கவனித்துக்கொள்ள வேண்டும் என்றார் இது பிள்ளைகளின் கடமை என்று குறிப்பிட்ட அமைச்சர் பிள்ளைகளால் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் மூத்த குடிமக்கள் அந்தந்த மாவட்ட வருவாய் அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி சரோஜா தெரிவித்தார்

இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு மற்றும் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பணத்தை எடுத்துச் செல்வதாக கிடைத்த தகவலின்பேரில் சோதனை நடத்தப்பட்டதாக அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன

எடப்பாடி பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க உதவும் பிரதமரின் உஜ்வாலா திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இத்திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

வெற்ல்சிங்கி யில் நேற்று நடைபெற்ற சந்திப்பு வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்ததாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார்